வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுகிறது பிரதமா் திரு நரேந்திரமோடி ராஞ்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாா்

பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சா் திரு கே பி அன்பழகன் இன்று சென்னையில் வெளியிட்டாா்

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தற்போது ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் நடைபெற்று வருகிறது நாட்டின் வளர்ச்சி தொடர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மக்களவை தேர்தலில் மக்கள் வாக்களித்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் இன்று அவர் உரையாற்றினார் மத்திய அரசின் செயல்பாட்டிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் உறுதியான முடிவினை மக்கள் இந்த தேர்தலில் வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்

மக்களவை தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்காக தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படைவீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் தண்ணீர் பிரச்சினை எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கென ஒரு துறையை மத்திய அரசு உருவாக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நீர் சேகரிப்புக்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி மற்றும் தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாவும் அவர் கூறினார் வறுமையை அகற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சிறு வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் ஒன்றரை லட்சம் நலவாழ்வு மையங்கள் செயல்பட தொடங்கும் என்றும் அவர் கூறினார் தலாக் விவாகரத்து முறையை ரத்து செய்வது போன்ற நடவடிக்கைகள் மகளிருக்கு சமவாய்ப்பு வழங்குவதற்கு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார்

இந்த திட்டத்தின் மூலம் எட்டு கோடி போலி பயனாளிகள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் புதிய பொருளாதார கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையை எளிமை படுத்துவதற்கான நடவடிக்கை தொடரும் ஊழல் முற்றிலுமாக அகற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் குடியரசுத் தலைவர் வெளியிட்டார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது தற்போது அவசியமாகிறது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினாா் சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுகிறது

யோகா தினத்தை முன்னிட்டு தமிழகத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொள்கிறார் யோகா தின முன்னோட்டமாக தருமபுரி மாவட்டத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதபோன்று மத்திய அரசின் கள விழிப்புணர்வு அலுவலகம் சார்பில் தருமபுரி மாவட்டம் அருர் அருகே சர்வகேத யோகா தினத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குழந்தைகள் பத்மாசனம் வஜ்ராசனம் போன்ற பல்வேறு யோகா முறைகளை செய்து காண்பித்தனா்

மேலும் அரசு கவனம் செலுத்தி பள்ளி பாடத் திட்டத்தில் யோகாவை கொண்டுவர வே ண்டும் என ஆசிரியர்கள் யோகா தின நாள் கோரிக்கையாக முன் வைத்துள்ளனா் கன்னியாகுமரியிலிருந்துட குமார்

உடல் வசியம் மன வசியம் பிராண வசியம்

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை புதுதில்லியில் நடைபெறும் மாநில நிதி அமைச்சா்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக துணை முதலமைச்சள் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று மாலை தில்லி புறப்பட்டுச் சென்றார்

இதற்கான உத்தரவை மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பிறப்பித்துள்ளதாக சுட்டப்பேரவை செயலர் திரு கி சீனிவாசன் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் அன்று மாலை பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழுக் கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் இன்று சென்னையில் வெளியிட்டார்

மாநிலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக கல்லூரிகள் மூடப்படாது என்றும் அமைச்சள் திரு அன்பழகன் கூறினார் தமிழகம் முழுவதும் கடுமையான வறட்சி நிலவுவதாகவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க தேவையான இடங்களில் குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகக் கூறினார் நிலத்தடி நீர் சேமிப்பு திட்டத்தை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வேலுமணி குறிப்பிட்டார் தமிழகத்தில் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக ஏழு மாவட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் இன்று கோவையில் நடைபெற்றது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண் இயக்குநர் திரு மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களின் குடிநீர் வடிகால் பொறியாளர்கள் பங்கேற்றனர் குடிநீர் இருப்புநிலை தேவைப்படும் பகுதிகள் விநியோக நடைமுறை போன்றவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது வனத்துறையில் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள தகுதி வாய்ந்த தற்காலிக பணியாள்களை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அமைச்ச் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை குரும்பாளையத்தில் வனத்துறையினருக்கான பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட பின் செய்தியாளா்களிடம் பேசிய அமைச்சா் வனத்துறையில் தேவைப்படும் இடங்கள் மருத்துவர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார் காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கான சிறப்புத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வரும் நிதிநிலை அறிக்கையில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

முன்னதாக டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய முடிவு செய்தது